மோடியை சந்தித்து மாநிலத்தின் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து பேச்சு நடத்துகிறார்

பிரதமரின் பயிர்க்காப்பீடு திட்டத்தில் வனவிலங்குகளினால் ஏற்படும் சேதங்களுக்கும் இழப்பீடு வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது

திருப்பரங்குன்றம் திருவாரூர் சுட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான தேதியை தேர்தல் ஆணையம் விரைவில் அறிவிக்க வேண்டுமென்று திமுக வலியுறுத்தியுள்ளது இளையோர் ஒலிம்பிக் போட்டியில் இந்தியா இரண்டு வெள்ளிப் பதக்கங்களை வென்றுள்ளது

பதக்கங்களை வென்றுள்ளது இனி விரிவான செய்திகள் தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிச்சாமி இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்திக்குப் பேசுகிறார் இந்த சந்திப்பின்போது தமிழகத்தின் வளர்ச்சித் திட்டங்கள் குறித்து அவர் விவாதிக்க உள்ளார் மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைப்பதற்கான பணிகளை விரைவுபடுத்த வேண்டுமென்றும் அவர் கோரிக்கை விடுக்கவுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இதற்காக நேற்று புதுதில்லி சென்ற திரு எடப்பாடி பழனிச்சாமி அஇஅதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் கலந்துரையாடினார் மாநில் அமைச்சர் திரு ஜெயக்குமாரும் முதலமைச்சருடன் புதுதில்லி சென்றுள்ளார்

நேற்று லக்னோவில் மத்திய ரிசர்வ் காவல்படையின் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு அவர் பேசினார் நக்ஸலைட்டுகளுக்கு எதிராக பாதுகாப்புப் படையினர் தொடர்ந்து நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக அவர் தெரிவித்தார்

ஆயிரத்திற்கும் மேற்பட்ட நக்ஸவைட்டுகளை பாதுகாப்புப் படையினர் கைது செய்துள்ளதாகவும் திரு ராஜ்நாத் சிங் கூறினார் பிரதமரின் பயிர்க்காப்பீடு திட்டத்தின் கீழ் வளவிலங்குகளினால் ஏற்படும் பயிர்ச் சேதங்களையும் சேர்ப்பதென மத்திய அரசு முடிவு செய்துள்ளதாக வேளாண் அமைச்சர் திரு ராதாமோகன் சிங் கூறியுள்ளார் நேற்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட சில மாவட்டங்களில் சோதனை அடிப்படையில் இது செயல்படுத்தப்படவுள்ளதாகத் தெரிவித்தார் பிரதமரின் மக்கள் ஆரோக்கிய திட்டத்தின் கீழ் முதன்முறையாக சிகிச்சை பெறுவதற்கு ஆதார் கட்டாயமாக்கப்படவில்லை என்று இந்த திட்டத்திற்கான தலைமை செயல் அதிகாரி திரு இந்து பூஷன் கூறியுள்ளார்

விமானப்படை தினம் இன்று கொண்டாடப்படுகிறது இதனையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன

விமானப்படை வீரர்களின் அணிவகுப்பு மரியாதையையும் அவர் ஏற்றுக் கொள்கிறார் இதனைத்தொடர்ந்து விமானப்படையின் சாகச நிகழ்ச்சிகளும் நடைபெறவுள்ளது வான்வெளிப்பகுதி பாதுகாப்பு மட்டுமின்றி பேரிடர் கால மீட்புப் பணிகளில் நாட்டின் விமானப்படை முக்கிய பங்கு வகித்து வருகிறது அண்மையில் கேரளாவில் ஏற்பட்ட மழை வெள்ள பாதிப்பின்போது விமானப்படை வீரர்கள் ஆற்றிய பணி இதனை உணர்த்தியுள்ளது வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு நிலை வலுவடைந்து ஒடிசா நோக்கி நகரக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது நேற்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய இந்த மையத்தின் துணைத்தலைமை இயக்குநர் திரு பாலச்சந்திரன் மாநிலத்தில் அடுத்த இரு தினங்களுக்கு பரவலாக மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகத் கெரிவிக்கார்

திருப்பரங்குன்றம் சுட்டப்பேரவைத் தொகுதி இடைத் தேர்தலுக்கான தேதியை தேர்தல் ஆணையம் உடனடியாக அறிவிக்க வேண்டும் என்று திமுக தலைவர் திரு மு க ல்டாலின் வலியுறத்தியுள்ளார் நேற்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இக்கோரிக்கையை விடுத்துள்ள அவர் இடைத் தேர்தல் தேதி அறிவிக்கப்படாததற்கு பருவமழையை காரணம் காட்டியிருப்பது நியாயமாக தெரியவில்லை என்று குறிப்பிட்டுள்ளார் பிரதமரின் புதிய வேலைவாய்ப்புக்களை உருவாக்குவதற்கான திட்டத்தின் கீழ் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இளைஞர்களுக்கு பல்வேறு பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருகின்றன இந்தியன் வங்கியின் சுயதொழில் பயிற்சி நிறுவனம் இந்தப் பயிற்சியை வழங்கி வருவதாக அதன் இயக்குநர் திரு லட்சுமணன் வெங்கடேஷ் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்

குடியரசுத் தலைவர் திரு

காமன்வெல்த் நாடாளுமன்ற மாநாட்டினை மக்களவைத் தலைவர் திருமதி சுமித்ரா மகாஜன் இன்று கவுஹாத்தியில் தொடங்கி வைக்கிறார் ஜம்மு கஷ்மீரில் உள்ளாட்சித் தேர்தலுக்கான முதற்கட்ட வாக்குப்பதிவு இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது பூண்டி நீர்த்தேக்கத்தில் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் திருமதி மகேஸ்வரி நேற்று ஆய்வு மேற்கொண்டார் தூத்துக்குடி அனல் மின் நிலையத்தின் ஐந்தாவது யூளிட்டின் உற்பத்தி மின்தேவை குறைவு காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது நாமக்கல் மாவட்டத்தில் நேற்று நடைபெற்ற குதிரை வண்டி ரேக்ளா பந்தயத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட குதிரைகள் பங்கேற்றன

ஆசிய பாரா விளையாட்டுப் போட்டியில் இந்தியா இரண்டு வெள்ளி மூன்று வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது

பேட்மிண்டன் பிரிவின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா மலேசியாவிடம் தோல்வி அடைந்து வெண்கலப் பதக்கம் வென்றது